ருவாண்டா அதிபர் திரு பால் ககாமே டென்மார்க் பிரதமர் திரு மெருடி ஃபிரடெரிக்சன் ஆகியோர் துவக்கி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர்

முன்னாள் ஆணையர் திரு சுனில் அரோராவின் பதவிக் காலம் நேற்றுடன் முடிவு அடைந்தது

தேர்தல்களில் சட்ட விரோத பணப் புழக்கத்தை பெருமளவு கட்டுக்குள் கொண்டு வந்தது திரு சுசில் சந்திராவின் பங்கு பல்வேறு தரப்பினராலும் பாராட்டப்பட்டது

காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா எஸ்எஸ்பி திருமதி நிகாரிகா பட் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் மேலும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் கொரோனா பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார்

ஆதார் அட்டை தவிர அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை காண்பித்து பொது மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி துணை நிலை ஆளுநரின் ஆலோசகர் திரு சந்திர மவுலி காரைக்காலில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது